கண்டனம் தெரிவிக்கப்பட்டது

தெரிவித்குள்ளார்

தொடர்பான வழக்கில் இடைத்தரகர் கிறிஸ்டின் மைக்கேலின் ஜாமீன் மனுவை தில்லி நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது

போராட்டம் இன்று விலக்கிக்கொள்ளப்பட்டது

சாய்னா நேவால் கைப்பற்றியுள்ளார் விரிவான செய்திகள் ஜம்மு கஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படைத் தாக்குதல் சம்பவம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் இந்த கொடுர பயங்கரவாதத் தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பயங்கரவாதத்தின் அனைத்து வடிவங்களையும் வன்மையாக கண்டிப்பதாகவும் நாட்டின் பாதுகாப்பிற்காக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு அனைத்து கட்சிகளும் முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக அந்த தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது நாட்டின் எல்லைப்பகுதியில் இருந்து வரும் தீவிரவாத அச்சுறுத்தல்களை இந்தியா உறதியுடன் எதிர்கொள்ளும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்த தீவிரவாத தாக்குதல் சுப்பவம் குறித்து எழுந்துள்ள சூழ்நிலை பற்றி அனைத்து கட்சித் தலைவர்களிடமும் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் எடுத்துரைத்தார் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் அவர் விளக்கிக்கூறினார் இக்கூட்டத்திற்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் பயங்கரவாதத்தை இரும்புக் கரம் கொண்டு ஒடுக்குவதற்கு அரசுக்கு முழு ஆதரவு அளிப்பதாக அனைத்துக் கட்சித் தலைவர்களும் தெரிவித்ததாகக் கூறினார் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதத்தையும் வன்முறையையும் முடிவுக்கு கொண்டுவருவதில் அரசு முழு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் நாட்டின் ஒற்றுமைக்கும் பாதுகாப்புக்கும் ராணுவத்திற்கும் முழு ஒத்துழைப்புத் தருவதாக காங்கிரஸ் உறுதியளித்துள்ளது என்று கூறினார் நாட்டின் எந்தப் பகுதியில் இதபோன்ற சம்பவம் நிகழ்ந்தாலும் அதனை ஏற்றுக் கொள்ள முடியாது என்றும் ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த துயரத்தை பகிர்ந்து கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜோரி மாவட்டத்தையொட்டிய நவ்ஷரா பகுதியில் வெடிகுண்டை செயல் இழக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது தற்செயலாக குண்டு வெடித்ததில் ராணுவ மேஜர் ஒருவர் உயிரிழந்தார் இது குறித்து பாதுகாப்பு படையினர் அகில இந்திய வானொலிக்கு அளித்த பேட்டியில் எல்லை பகுதியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டுகளை கண்டறிந்து செயல் இழக்க செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது இச்சம்பவம் நிகழ்ந்தாக தெரிவித்தனர்

சிஆர்பிஎஃப் வீரர் சிவச்சந்திரனின் உடல் திருச்சிக்கு விமானம் மூவம் கொண்டு வரப்பட்டு பின்னர் அவரது சொந்த ஊரான அரியலூர் மாவட்டம் கார்குடிக்கு எடுத்துச்செல்லப்பட்டது பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சவுந்திரராஜன் திருச்சி மாவட்ட ஆட்சிபர் திரு ராஜாமணி மாநகர காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் சிவச்சந்திரன் உடலுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் ஏராளமான பொதுமக்கள் ஜெய் ஜவான் என்ற முழக்கத்துடன் மறைந்த வீரருக்கு புகழாரம் சூட்டினர் சிவச்சந்திரளின் குடும்பத்திளரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய தமிழக பிஜேபி தலைவர் திருமதி தமிழிசை சவுந்திரராஜன் வீரர் சிவச்சந்திரனின் குழந்தைகளுக்கான படிப்பு செலவை அரசு ஏற்க வேண்டும் என்றும் செவிலியர் படிப்பு முடித்துள்ள அவரது மனைவிக்கு அரசு வேலை தரப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்

மறைந்த கப்பிரமணியன் உடலுக்கு மத்திய இணையமைச்சர் திரு பொன்ராதாகிருஷ்ணன் துணை முதலமைச்சர் திரு ஓ பள்ளீர்செல்வம் மாநில அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ திரு உதயகுமார் திருமதி ராஜவட்சுமி மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு நடராஜன் மற்றும் ஏராளமான பொதுமக்களும் இறுதியஞ்சலி செலுத்தினர் ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலில் வீர மரணம் அடைந்த தமிழகத்தைச் சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் கப்பிரமணியன் சிவச்சந்திரன் ஆகியோரின் குடும்பத்தைச் சேர்ந்த தலா ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புல்வாமா தாக்குதலில் இரண்டு தமிழக வீரர்கள் உட்பட பவர் உயிரிழந்த சும்பவம் தமக்கு மிகுந்த மனவேதனை அளிப்பதாகத் தெரிவித்துள்ளார்

புல்வாமாவில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு உரிய பதிவடி கொடுக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் துலேயில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகொண்டு பேசிய அவர் கடந்த காலங்களில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட துல்லிய தாக்குதலை கட்டிக்காட்டினார் உயிர் தியாகம் செய்த வீரர்களின் குடும்பங்களுக்கு அரசு துணை நிற்கும் என்று பிரதமர் கூறினார் முன்னதாகமகாராஷ்டிரா மாநிலம் யவாத்மா மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை பிரதமர் தொடங்கிவைத்து உரையாற்றினார் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட பிரதமரின் விவசாய நலநிதி திட்டத்தின்கீழ் மகாராஷ்டிராவில் ஒன்றரை கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் பயன்பெறுவர் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் விதர்பாவில் உள்ள சந்திரபூரில் ரத்தசோகை நோய்க்கான ஆராய்ச்சி மையம் ஏற்படுத்தப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஹரியானா மாநிலத்திற்கு நாளை செல்கிறார் சோனிப்பட்டில் நாளை நடைபெறவுள்ள விவசாய மாநாட்டின் இறுதி நாள் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார் இந்நிகழ்ச்சியில் அவர் சிறப்பாக செயல்பட்ட விவசாயிகளுக்கு விருதுகளையும் வழங்கவுள்ளார் நதிகளின் முக்கியத்துவம் மற்றும் அதனை பாதுகாக்கவேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் உத்தரபிரதேசம் மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்றுவரும் கும்பமேளா நிகழ்ச்சிகளில் பங்கேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் நதிகளை தூய்மையாகவும் கத்தமாகவும் பராமரிக்கவேண்டியது நம் அனைவரின் கடமை என்றும் திரு வெங்கைய்யா நாயுடு கூறினார் கும்மேளா நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்துவதற்கு மாநில அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் கங்கா யமுனா சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் நடைபெற்ற வழிபாட்டில் அவர் பங்கேற்றார் இதனையொட்டி அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் பல்கேரியா மொராக்கோ ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு நான்குநாள் அரசுமுறைப் பயணமாக இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றாா் முதலில் பல்கேரியா செல்லும் அமைச்சர் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்கவுள்ளார் இதனைத் தொடர்ந்து மொராக்கோ மற்றும் ஸ்பெயின் செல்லும் அவர் அந்நாட்டு தலைவர்களுடனும் ச்வதேச மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அமைச்சரின் இந்த கற்றுப்பயணத்தின்போது பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

புல்வாமாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலையடுத்து வெளியுறவுத்துறை அமைச்சக உயர் அதிகாரிகளுடன் ஆவோசனை நடத்த பாகிஸ்தானுக்கான இந்திய துதர் திரு அஜய் பிசாரியாபுதுதில்லி வந்தடைந்தார் இத்தாக்குதல் சும்பவம் தொடர்பாக ஆலோசனை நடத்த வருமாறு மத்திய அரசு நேற்று கேட்டுக்கொண்டதையடுதது அவர் புதுதில்லி வந்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதல் சுப்பவம் குறித்து அமெரிக்க அமைச்சர் திரு ஜான் போல்டனுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தொலைபேசியில் தொடர்புகொண்டு பேசினார் அப்போது எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்திய அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா ஆதரவு அளிக்கும் என்று திரு ஜான் தெரிவித்துள்ளார் இத்தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியாவுக்கு வழங்க அமெரிக்கா தயாராக உள்ளது என்று திரு ஜான் போல்டன் கூறியுள்ளார் தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை சாய்னா நேவால் கைப்பற்றியுள்ளார்

ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரணாவ் சோப்ரா ஷிராக் செட்டி இணை சாம்பியன் பட்டம் வென்றது